உள்ளூர் கலைஞர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் போதிய பயிற்சி அளித்து ஊக்குவிக்க அனைத்து மாநிலங்களிலும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய சிறுபான்மையின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான ஈத் மிலாது நபி திருநாள் இன்று நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள தீர்ப்பை நாடு முழுவதும் மக்கள் வரவேற்றுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இந்திய நீதி துறையில் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கருத்து தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பை நாட்டு மக்கள் அனைவரும் முழு மனதுடன் வரவேற்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நாட்டின் நீதித் துறையின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா வும் உச்சநீதிமன்றத் தீர்ப்பை வரவேற்று செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த தீர்ப்பு நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த தீர்ப்பை அனைத்து பிரிவு மக்களும் ஏற்றுக் கொண்டு ஒன்றே பாரதம் என்ற கோட்பாட்டிற்கு வலுவூட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன்பகவத் ஆகியோரும் இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் இப்பிரச்னை தொடர்பாக பல ஆண்டுகளாக தொடர்ந்த மனகசப்பை அனைவரும் மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று இவர்கள் கூறியுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் திரு

பி நட்டா திரு ராஜ்நாத் சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி உள்ளிட்ட பலரும் இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சியும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளது கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டமும் இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளது நம் நாட்டின் மதசார்பற்ற கொள்கையை ஏற்று அனைத்து பிரிவினரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் இத்தீர்மானம் கேட்டுக் கொண்டுள்ளது உத்தரப்பிரதேச சுன்னி மத்திய வக்ஃ வாரியம் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளன வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் இந்த தீர்ப்பு இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர் ஆகிய இருதரப்பினருக்குமே கிடைத்த வெற்றி என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர்

மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடப்பாண்டிற்கான தேசிய தொழில் முனைவோர் விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்கென திறன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு அமல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த ஊக்குவிப்புகளை பெற்று சுயதொழில் துவங்க இளம் தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுய உதவிக் குழுக்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாகவும் சமூக குற்றங்களை குறைத்திருப்பதாகவும் திரு மகேந்திரநாத் பாண்டே மேலும் கூறியுள்ளார் உள்ளூர் கலைஞர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் போதிய பயிற்சி அளித்து ஊக்குவிக்க மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் பயிற்சி மையங்களை அமைக்க உத்தேசித்து இருப்பதாக சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளார்

தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் இந்த திறன்மேம்பாட்டு மையங்களில் கலைஞர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டத்தின்கீழ் பாரம்பரிய கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் பொருளாதாரம் மேம்பட்டு இருப்பதாக திரு நக்வி தெரிவித்தார்

உயர்ந்து வரும் வெங்காயத்தின் விலையைக் கட்டுப்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

நிராகரித்த மனுக்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தற்போதைய பருவ மழைக் காலத்தில் பெய்யும் மழை நீர் வீணாகாமல் இருப்பதற்காக நீர் மேலாண்மை அமைப்பு மூலம் குடிமராத்து திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக திரு பழனிச்சாமி தெரிவித்தார் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு மழை சேமிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சமே இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்குதே தமது அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார் புதிய தேசிய கல்வி கொள்கையின் வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக் குழு கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு நிறுவனங்களில் அதிகளவில் தமிழக இளைஞர்களையே நியமிக்க வேண்டும் நிதி கல்வி மானியம் கடன் வழங்கல் போன்றவற்றில் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இந்த பொதுக் குழு கூட்டம் நிறைவேற்றி உள்ளது

உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாகவும் இந்த பொதுக் குழு கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு துரைமுருகன் திரு

ஆர் பாலு திரு பொன்முடி உள்ளிட்டோர் இந்த பொதுக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான ஈத் மிலாது நபி திருநாள் இன்று நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நபிகள் நாயகத்தின் போதனைகளை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது நாட்டின் பல பகுதிகளில் மிலாத் ஊர்வலம் நடைபெற்றன இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பல்வேறு மத்திய தலைவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர் புதுவையிலும் இன்று மிலாது நபி இஸ்லாமிய சமுகத்தினரால் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது புதுவையில் உள்ள பல்வேறு பள்ளி வாசல்களில் இன்று சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன புதுவையில் இன்று மிலாது நபியை ஒட்டி கள் சாராய மற்றும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இஸ்லாமிய சமுகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்தி விடுத்துள்ளனர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் அதிகாலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டனர்

அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இம்மாதம் மீனவர்கள் இலங்கை கப்பல் படையால் கைது செய்யப்படுவது இது இரண்டாவது முறை ஆகும்

காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பதால் டெல்டா பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேட்டூர் அணையை நம்பியுள்ள மாவட்டங்களில் இந்தாண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள தீர்ப்பை நாடு முழுவதும் மக்கள் வரவேற்றுள்ளனர் உள்ளூர் கலைஞர்களுக்கும் கைவினைஞர்களுக்கும் போதிய பயிற்சி அளித்து ஊக்குவிக்க அனைத்து மாநிலங்களிலும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக மத்திய சிறுபான்மையின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான ஈத் மிலாது நபி திருநாள் இன்று நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது